கருணைமனுவைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றுநிராகரித்தார்

ஐம்மு காஷ்மீர் மக்களுக்குமத்தியஅரசின் திட்டங்கள் குறித்துவிழிப்புணர்வு வழங்குவதற்கானகூட்டங்களில் மத்தியஅமைச்சர்கள் குழு பங்கேற்கிறது இன்றுகொண்டாடப்படுகிறது

ஹோபர்டில் இரட்டையர் பிரிவு இறுதிபாட்டத்தில் விளையாடசானியாமிர்ஸா இணைதகுதிபெற்றுள்ளது

முன்னதாகஉள்துறைஅமைச்சகத்திற்குதில்லிமாநிலஆளுநர்

இந்நிலையில் மத்தியஉள்துறைஅமைச்சகமும் கருணைமலுவைநிராகரிக்குமாறுபரிந்துரைசெய்துகுடியரசுத் தலைவருக்குமலுவைஅனுப்பிவைத்தது

காணொலிகாட்சி மூலம் நடைபெறும் இந்தநிகழ்ச்சியில் நாடுமுழுவதிலும் உள்ளமானவர்களும் பிரதமருடன் கலந்துரையாடுகின்றனர்

உள்துறை இணையமைச்சர் திரு ஜி கிஷன்ரெட்டி அமைச்சர்களின் வருகைகுறித்து ஜம்மு காஷ்மீரின் தலைமைச் செயலாளர் திருபிவி ஆர் சுப்பிரமணியத்துக்குகடிதம் அனுப்பியுள்ளார்

புதுதில்லியில் நடைபெற்றரெய்சினாமாநாட்டில் பேசியஅவர் முற்றிலும் டிஜிட்டல் மயமாகிவரும் தகவல் என்பதுமிகுந்தஅதிகாரம் கொண்டதாகவிளங்குவதாகவும் இதனைப் சூழலில் பாதுகாப்பதற்கானதேவைஅவசியமாகியுள்ளதாகவும் கூறினார் தங்கத்தைக் காட்டிலும் விலைதிப்பு மிக்கதாகக் கருதப்படும் தகவல் நாட்டின் பொக்கிஷமாகக் கருதப்படவேண்டும் என்றுகுறிப்பிட்டார்

உலகம் முழுவதிலும் உள்ளவர்களில் தகவல் பரிமாற்றம் செய்யும் ஏழு பேரில் ஒருநபர் இந்தியராகஉள்ளதாகஅவர் சுட்டிக்காட்டினார்

சென்றமாதம் தொலைத் தொடர்பு அமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத்

பொங்கல் பண்டிகையின் நிறைவாக இன்றுகானும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி சுற்றுலாதலங்களில் விரிவானபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் மெரினாகடற்கரை கிண்டிசிறுவர்பூங்கா வண்டலூர் உயிரியல் பூங்கா திரையரங்குகள் வணிகவளாகங்களில் மக்கள் காலைமுதலேகுவியத் தொடங்கியுள்ளனர்

காவல்துறையினர் ரோந்தப் பணிகளில் ஈடுபடுவதுடன் கண்காணிப்பு கோபுரங்களையும் அமைத்துள்ளனர் அவசரமருத்துவஉதவிக்கானமருத்துவவாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரர் ஜல்லிக்கட்டு இன்றுகாலைவெகுவிமர்சையாகத் தொடங்கியது இந்நாளையொட்டி அலங்காநல்லூரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுஉள்ளது

இதனையாட்டி சார்பில் கிண்டியில் உள்ளதமிழ்நாடுடாக்டர் எம் ஜி ஆர் மருத்துவபல்கலைக்கழகவளாகத்தில் உள்ள அன்னாரதுசிலைக்குமுதலமைச்சர் திருஎடப்பாட்பழனிசாமி துணைமுதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் ஆகியோர் மாலைஅணிவித்தமரியாதைசெலுத்தினார் பின்னர் சென்னைராயப்பேட்டையில் உள்ளஅஇஅதிமுகதலைமைஅலுவலகத்தில் அவரதுசிலைக்கு மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினர் ராமவரத்தில் உள்ளஸ்ஜிஆரின் இல்லத்தில் அஇஅதிமுகவின் சார்பில் அவரதுசிலைக்குமாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தப்பட்டது மாநிலம் முழுவதம் பல்வேறு இடங்களில் அவரது புகைப்படத்திற்குமவரஞ்சலிசெலுத்தப்பட்டு பலநிகழ்ச்சிகளுக்குஅக்கட்சியினர் ஏற்பாடுசெய்துள்ளனர்

மக்களாட்சியில் மக்களுக்குஅதிகாரம் என்றகருத்தின் அடிப்படையில் அவரதுஅரசியல் செயல்பாடுகள் இருந்ததாகஅரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்